தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் இன்று தொடங்கியது

உரையில் தெரிவித்தார் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்றுக்கொண்டனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி காவல் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கான புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் இன்று திறந்துவைத்தார் தில்வி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சட்டப்பேரவையில் நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு தடைகளை கடந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகரமாக நடைபெற்றதாக கூறினார்

மேகதாது நீர்த்தேக்க திட்டத்திற்காக கர்நாடக அரசு அளித்துள்ள விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்றும் கர்நாடகாவில் உள்ள காவிரி வடிநில பகுதிகளில் தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் தமது உரையில் வலியுறுத்தினார் பெண்ணையாற்று படுகையில் உள்ள மார்கண்டேய ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்க கர்நாடக மாநிலம் முயற்சி எடுத்ததை கட்டிக்காட்டிய ஆளுநர் இதுதொடர்பாக நடுவர் மன்றம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இவங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசை மாநில அரசு வலியுறத்தும் என்று அவர் கூறினார்

காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின்கீழ் காவிரி தெற்கு வெள்ளாறு இணைப்பு திட்டம் வரும் நிதி ஆண்டில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார்

பாக் வளைகுடாவில் இழுவை வலை சாதாரண மீன்பிடி படகுகளை ஆழ்கடல் மீன்படி படகுகளாக மாற்றியமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு உதவி அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டார்

சுற்றுலா தவங்களை ஒட்டிய உள்ளுர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க ஏதுவாக தமிழக சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்புயர்வு உயர்கல்வி நிறுவனம் என்ற தகுதி நிலையை அடைந்த பின்னரும் மாநில சட்டத்தின்கீழ் இயங்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ள ஆளுநர் மாநில இடஒதுக்கீடு கொள்கை அதற்கு பொருந்தும் என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தி உள்ளதாக கூறினார் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தின் நீட்டிப்பு பணிகள் இந்த ஆண்டு மத்தியில் நிறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதனிடையே சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் திரு பி எச் பாண்டியன் மறைவுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் தெரிவித்தார்

ஆளுநர் உரையால் நாட்டிற்கு எந்தவித தாக்கமும் ஏற்படப்போவதில்லை என்று புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இத்தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் மத்திய அரசின் அளைத்து திட்டங்களை ஆதரிப்பதையே அஇஅதிமுக அரசு முழு நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் மாநிலத்தின் நலன் தொடர்பான அக்கறை இல்லை என்றும் குற்றம்சாட்டினார் தமிழகத்தில் வாழும் ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை பெற்றுத் தரப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவாதங்களையும் உறுதிமொழிகளையும் ஆளுநர் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் ஆளுநர் உரையில் வளர்ச்சித் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் வழக்கமானதாகவே உள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார்

சென்னை எண்னூர்

சென்னை ஈரோடு சேலம் மதுரை சிவகங்கை ஆகிய இடங்களில் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள குற்ற புலனாய்வு துறைக்கான அலுவலக கட்டிடங்களையும் அவர் திறந்துவைத்தார் தூத்துக்குடி திருச்சி நெல்லை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கான குடியிருப்பு கட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார்

டாஸ்மாக் கடைகளில் உபரி பணியாளர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தில் இளநிலை உதவியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் தில்லி சுட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தில்லியில் தேர்தல் நடத்தை விதிகள் உட்டியாக அமலுக்கு வந்துள்ளன

தூத்துக்குடி மாவட்டத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக எந்தெந்த நிலம் கையகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு அடுத்தமாதம் வெளியிடப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்